ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று ஒத்தி வைக்கப்பட்டன

நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் நான்கு பேரின் தூக்கு தண்டனை நாளை நிறைவேற்றப்படவிருந்த நிலையில் அடுத்த உத்தரவு வரும் வரை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தில்லி நீதிமன்றம் கூறியுள்ளது

தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது

விளையாட்டுப் போட்டிகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன தில்லி வள்முறை சம்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை இன்று பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டது உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டுமென்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தார் எனினும் அமளி தொடர்ந்ததை அடுத்து மககளவைத் தலைவா் அவையை நாளை வரை ஒத்திவைத்தாா் மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தில்லி கலவரங்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென்று உறுப்பினா்கள் வலியுறுத்தி அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று கோஷம் எழுப்பினா் இதே பிரச்சினை மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது காலை ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி கலவரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டுமென்று மாநிலங்களவைத் தலைவரின் இருக்கே அருகே சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலங்களவைத் துணைத்தலைவர் திரு ஹிவன்ஸ் தில்லியின் பல பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி இருப்பதாகவும் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இருப்பினும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது நேரடி வரி விதிப்பு சா்ச்சைகளுக்கு கமூக தீா்வுகாண வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் மக்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் வரிவசூல் தீர்ப்பாயம் போன்ற பல்வேறு அமைப்புகளில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நேரடி வரி வசூல் வழக்குகள் தேங்கி இருப்பதாகக் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துபாய் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அவர்கள் பயணம் மேற்கொண்டு இந்தியா திரும்பியதும் செய்யப்பட்ட பரிசோதனையின்போது இது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவா்களது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அரசு அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறினார் நோய்த்தொற்று ஏற்பட்டதற்கான அடையாளம் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அனுகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் ஈரானில் உள்ளவர்களை இந்தியா கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு பேரின் தண்டனை நிறைவேற்றப்படுவது அடுத்த உத்தரவு வரும் வளர நிறுத்தி வைக்கப்படுவதாக தில்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாளை காலை துக்குத்தன்டனை நிறைவேற்றப்படவிருந்த நிலையில் நீதிமன்றம் இன்று மாலை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனிடையே இந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பவன்குமார் குப்தாவின் மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகித்து இந்த வழக்கை விசாரித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமா்வு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் மறு சீராய்வு செய்ய அவசியமில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மரண தண்டனைய ஆயுள் தண்டனையாக மாற்ற கோரி பவன்குப்தா மனு தாக்கல் செய்திருந்தார் இதனிடையே குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்திடம் பவன்குமாா் குப்தா கருணை மனு தாக்கல் செய்துள்ளதாக அவருடைய வழக்கறிஞர் கூறியுள்ளார்

மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது மளிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திரு ரமேஷ் பொக்ரியால் தாக்கல் செய்த இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ள்ளது புதுதில்லி மற்றும் திருப்பதியில் உள்ள சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படும் என்ற அவர் கூறினார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்டம் இம்மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவா் திரு தனபால் அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் திரு தனபால் தலைமையில் நடைபெற்ற சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

இந்த கூட்டத்தில் துறைகள் வாரியான மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார்

மாணவா்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவா்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளைத் தடுக்க நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது குறித்து தூக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு விரிவான அறிக்கை தூக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிதியின் கீழ் எத்தனை மீனவர்களுக்கு நிவரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் நீதிபதிகள் தெரிவித்தனா் ஈரானில் கொரோணா வைரஸ் தொற்று பரவி வருவதையடுத்து அந்நாட்டில் தங்கியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை பத்திரமாக அழைத்துவரக் கோரி அம்மாவட்ட மீனவர் சங்கத்தின் சா்பில் மாவட்ட ஆட்சியா் திரு பிரசாந்த் வடநேரேயை சந்தித்து மலு அளித்தனா் ஒப்பந்த பணியாளர்ளாக அவர்கள் அனைவரும் மீன்பிடித்து வரும் நிலையில் எந்த ஒரு உதவியும் இன்றி அவர்கள் தவித்து வருவதாக அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர்

இனாம்காரியந்தல் கிராமத்தில் கால்நடை கிளை மருத்துவமனையையும் அமைச்சா் திறந்து வைத்தாா்

இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிக் கொடுத்தனர்

இதேபோல் மலேசியா மற்றும் சீனாவில் நடைபெறவிருந்த ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டிகளும் மலேசியாவில் நடைபெறவிருந்த அஸ்லன்ஷா கோப்பை ஹாக்கி போட்டிகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன தென்கொியாவில் உலக டேபிள் டென்னிஸ் போட்டிகளும் ஆசிய குத்துச்சண்டை தகுதிச் சுற்று போட்டிகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன